கருதுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

சுங்கத் தீர்வையிலிருந்தும் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்தும் விலக்கு அளிக்க மத்திய நிதி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது

நிலையில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமெரிக்கா கூறியுள்ளது

இந்தியா பசிபிக் பகுதியில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்ய கடல்சார் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் தீர்மானித்துள்ளன

சௌத்திரி தங்கப்பதக்கம் வென்றள்ளார் இனி விரிவான செய்திகள் கேரளாவில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள வெள்ளம் மோசமான தன்மைக் கொண்ட இயற்கை சீற்றமாக கருதப்படுகிறது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கேரளாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தீவிரத்தையும் அளவையும் நிலச்சரிவுகளையும் கவனத்தில் கொண்டு அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்காக இதனை மோசமான தன்மைக் கொண்ட இயற்கை சீற்றம் என மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரி தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே கேரளாவில் மழழ வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தாராளமாக நிதியுதவி வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குடியரக துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய்யா நாயடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அம்மாநிலத்தின் வெள்ள நிவாரண பணிகளுக்கு வழங்கப்படும் அல்லது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அடிப்படை கங்கத்தீர்வையில் இருந்தும் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் இருந்தும் விலக்கு அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மிகவும் இக்கட்டான காலத்தில் கேரளாவுடன் நாட்டு மக்கள் ஒன்றுப்பட்டு நிற்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் கேரளாவை இணைக்கும் விமானங்களின் கட்டண விகிதங்களை சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்ககம் கண்காணித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மளிகைப் பொருட்கள் குடிநீர் எரிபொருட்கள் உள்ளிட்ட நிவாரண பொருட்கள் கொச்சி விமான நிலையத்திற்கு வரத் தொடங்கியுள்ளன கேரளாவில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ராணுவம் கடற்படை மற்றும் தேசிய பேரிடர் நிவாரணப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் நிலைமை முழுவதுமாக சீரடையும் வரை மீட்பு நடவடிக்கைகள் இடைவிடாது நடைபெறும் என்று ராணுவம் தெரிவித்துள்ளது மாநில அரசுடன் ஒருங்கிணைந்து முதல் கட்ட நிவாரணப் பணிகளை ராணுவத்தின் மருத்துவக் குழுக்கள் மேற்கொள்ளும் என்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தென்மண்டல ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜென்ரல் டி ஆர் சோனி தெரிவித்தார் கேரளா மாநிலத்திற்கான அனைத்து வாளிலை எச்சரிக்கைகளும் திரும்பப்பெறப்பட்டுள்ளதாகவும் நேற்று லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே இருந்ததாகவும் இந்திய வாளிலை எமயத்தின் திருவனந்தபுரம் பிரிவு இயக்குநர் திரு கே சந்தோஷ் தெரிவித்தார் கா்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் துண்டிக்கபப்ட்டுள்ள கிராமங்களில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை ராணுவத்தினரும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்

பல பகுதிகளில் குன்றுகள் சிந்து விழுந்திருப்பதால் பவர் அவற்றில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது வெள்ளம் சூழந்த பகுதிகளில் சிக்கியிருப்போரை சிறிய ரக விமானங்கள் மூலம் கண்டறிந்து அவர்கள் நிவாரண முகாம்களுக்கு கொண்டுவரப்படுகின்றனர் வெள்ளம் பாதித்த பகுதிகளில நோய் பரவாமல் தடுக்க சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது தூய்மையையும் சுகாதாரத்தையும் பராமரிப்பதற்கு பெங்களூருவிலிருந்து சுகாதார ஆய்வாளர்களும் நகராட்சி ஊழியர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தெலங்கானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை தொடர்ந்து பெய்து வருகிறது ஆறுகள் அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது

மேற்குவங்க மாநிலத்தின் பஞ்சாயத்து தேர்தல்களில் இணையதளம் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதித்து கல்கத்தா உயா்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிா்த்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை நிறுத்தி வைத்துள்ளது பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களின் தேர்தல் முடிவுகளை நிறுத்தி வைக்குமாறு பிறப்பித்த உத்தரவை விலக்கிக் கொள்ளவும் உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது மாநில அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அம்வு ஒரு வாரத்திற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தது

இதைத் தொடர்ந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களின் தேர்தல் முடிவுகளை வெளியிடக்கூடாது என மாநில தேர்தல் ஆணையத்துக்கு கடந்த மே மாதம் பத்தாம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் இந்திய பசிபிக் மண்டலத்தின் அமைதி நிலைத்தன்மையை உறுதி செப்யவும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது என இந்தியாவும் ஜப்பானும் தீர்மானித்துள்ளன புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டத்திற்குப் பின் வெளியிடப்பட்ட கூட்டு செய்தி அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் வளத்தையும் உறுதி செய்ய இந்துமாக்கடல் மற்றும் பசிபிக் கடல் பகுதியில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்துவது முக்கியம் என்பதை இந்த கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமனும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்ஸ்னோரி ஒனோடேராவும் அங்கீகரித்தனா் கொரிய தீபகற்பத்தில் ஏற்பட்டுள்ள நிகழ்வு போக்குகள் உள்ளிட்ட இந்திய பசிபிக் மண்டலத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலவரம் குறித்து இருதரப்பினரும் கருத்துப்பரிமாற்றம் செய்துகொண்டனர் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இங்குள்ள அங்கன்வாடி மையங்களில் கருவுற்ற பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகள் நன்கு பயன்பெற்று வருகின்றனர்

வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சா் திரு மைக்கேல் பாம்பியோ பாதுகாப்பு அமைச்சா் திரு ஜேம்ஸ் மாட்டீஸ் ஆகியோா் புதுதில்லி செல்லவிருப்பதாக அமெரிக்காவின் முதன்மை துணை அமைக்சர் திருமதி அலைஸ் வெல்ஸ் தெரிவித்தாா் இந்திய பெருங்கடல் பகுதி குறித்த அமெரிக்க கொள்கை பற்றிய காணொலி காட்சி மூலமான கருத்தரங்கில் அவர் வாஷிங்டனிலிருந்து உரையாற்றினார் அமெிக்க தேசிய பாதுகாப்பில் இந்தியா மையமான பங்களிப்பு செய்கிறது என்று அப்போது அவர் குறிப்பிட்டா் ராஜீய ரீதியிலும் பாதுகாப்பு விஷயங்களிலும் இரு நாடுகளைச் சேர்ந்த இரு துறை அமைச்சர்கள் சந்திப்பு இவற்றில் வாய்ப்புகளை விரிவாக்க உதவும் என்று அவர் கூறினார் வர்த்தகம் பற்றிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த திருமதி அலைஸ் வெல்ஸ் அதிபர் ட்டிரம்ப் நிர்வாகத்துக்கு இந்தியாவுடனான வாத்தகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றார் இரு நாடுகளின் இரு துறை அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து பேச்சு நடத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்ற ஆண்டு ஜூன் மாதம் மேற்கொண்ட வாஷிங்டன் பயணத்தின்போது உடன்பாடு ஏற்பட்டது

இந்த வாகனம் படார் என்ற இடத்திலிருந்து கிஷ்துவாருக்கு யாத்திரிகர்களை ஏற்றிச் சென்றபோது சாலையோரத்தில் சறுக்கி பள்ளத்தில் உருண்டு செனாப் நதியில் அடித்துச் செல்லப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மீட்பு நடவடிக்கைகளில் இதுவரை மூன்று உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன

இதே பிரிவில் அபிஷேக் வா்மா வெண்கலப் பதக்கம் வென்றாா்

தங்கப்பதக்கம் வென்ற சௌரவ் சௌத்திரிக்கும் வெண்கலப்பதக்கம் வென்ற அபிஷேக் வர்மாவுக்கும் மத்திய விளையாட்டுக்கள் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்த்ன ரத்தோர் பாராட்டு தெரிவித்துள்ளார் மல்யத்தப் போட்டியில் நேற்று தங்கப்பதக்கம் வென்ற பஜ்ரங் புனியாவுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்